உலகின் பழமையான தமிழ்மொழிக்கு தாயகமான தமிழகம் தனித்துவத்தோடு திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னை ஐ

சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக்கழகம் ஐ

தமது அண்மை அமெரிக்க பயணத்தின்போது புதிய இந்தியாவிற்கான சாதகமான எதிர்பார்ப்புகளை உலக நாடுகளிடம் தாம் காண முடிந்ததாக அவர் எடுத்துரைத்தார் உலகம் முழுவதிலும் இந்திய சமூகம் தனது அடையாளத்தை பதித்திருப்பதாக கூறிய பிரதமர் குறிப்பாக அறிவியல் தொழில்நுட்பத்தில் பல சாதனைகளை நம்நாடு நிகழ்த்தியிருப்பதாக கூறினார் இந்திய குடிமைப்பணிக்கு தோ்ந்தெடுக்கப்பட்ட பலர் ஐ

யாளர்களும் இளைஞர்களும் இந்த இலக்கை எட்ட சிறப்பான பங்களிப்பார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

இளைஞர்கள் கனவு காண்பதை நிறுத்தாமல் தங்களுக்குள்ளேயே போட்டி மனப்பான்மையை வளர்த்து பிரச்சினைகளுக்கு படிப்படியாக தீர்வு காண வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இத்தகைய மாணாக்கருக்கு நம்நாட்டில் வாய்ப்புகள் கொட்டிக்கிடப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் தாய்நாட்டின் தேவைகளை இளைஞர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தாய்நாட்டிற்கு சேவையாற்றுவது சிறந்தது என்றும் அறிவுறுத்தினார் வாழ்க்கை ரீதியிலான நோய்களே எதிர்கால சவால்களாக உருவெடுக்கும் என்று கூறிய அவர் இதற்கான தீர்வை தொழில்நுட்பங்கள் கண்டறியப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் பிறருக்காக வாழ்வதன் உன்னதத்தை எடுத்துரைத்த பிரதமா் பட்டப்படிப்பு என்பது முடிவல்ல தொடர்ச்சியான நடைமுறையாகும் என்றார் ஆராய்ச்சி மேம்பாடுகளை உள்ளடக்கிய துடிப்பு மிக்க சூழலை நாம் ஏற்படுத்தி இருப்பதாக கூறிய அவர் அட்டல் ஆராய்ச்சி ஆய்வு மையங்கள் நாட்டின் பல பகுதிகளில் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் முன்னதாக ஐ

டி

தமிழ்மொழி குறித்து தற்போது அமெரிக்க ஊடகங்கள் அதிகளவில் செய்தி வெளியிட்டு வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார் முன்னதாக சென்னை வந்த பிரதமரை ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி உள்ளிட்டோர் அன்புடன் வரவேற்றனர் பிரதமரின் வருகையையொட்டி சென்னை பல அடுக்கு பாதுகாப்பு கட்டமைப்பின் கீழ் இன்று கொண்டுவரப்பட்டது

அமிதாப் காந்த் இன்று வெளியிட்டுள்ளார் ஒட்டுமொத்த செயல்பாட்டில் கேரளம் முதலிடத்தை பிடித்துள்ளது

இதனிடையே விக்கிரவாண்டி நாங்குநேரி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் திரு நாராயணன் திரு முத்தமிழ் செல்வன் விக்கிரவாண்டி திமுக வேட்பாளர் திரு புகழேந்தி ஆகியோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர் மனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன

இதனிடையே மகாராஷ்டிரா ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் வெள்ளிக்கிழமை நிறைவடையும் நிலையில் இவ்விரு மாநில வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடும் பணியில் காங்கிரஸ் பிஜேபி கட்சிகள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளன

மகிழ்வுடன் ரத்த தானம் செய்து மனித உயிர்களை காத்திட முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார்

திருச்சி அகில இந்திய வானொலி நிலைய பொறியியல் தலைமை இயக்குநர் திரு

நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு நடராஜன் நிகழ்ச்சி பொறுப்பாளர் திருமதி தாராதேவி மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் மருத்துவர் காமராஜ் உள்ளிட்டோர் இதில் கலந்துகொண்டனர்